மத்திய அரசு கடந்த ஆறாண்டுகளாக வெளிப்படைத்தன்மையுடன் ஊழலற்ற ஆட்சி செய்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

லடாக்கில் உள்ள லே பகுதியில் பனிச்சரிவு ஏற்படவுக்கூடும் என பனிச்சரிவு ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகளின் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஆதரவு படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன

நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய பிரதமர் கிரு வெளிப்படைத்தன்மையுடன் கடந்த ஆறாண்டுகளாக சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட கர்மயோதா கிராந்த் என்ற புத்தகத்தை தில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை விவசாயம் மருத்துவம் மற்றும் தொழில்துறையில் கொண்டுவந்துள்ளதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு குறிப்பிட்ட சிலரை திருப்திப்படுத்தும் வாரிக அரசியல் அடிப்படையிலான அரசியலுக்கு முற்றுப்புள்ளிவைத்துள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார்

அகதிகளுக்கு குடியுரிமை அயோத்திய நிலப்பிரச்சனைக்கு தீர்வு மற்றும் முத்தலாக் முறை ஆகியவற்றில் துணிச்சலான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாக கூறினார்

தில்லி கூடுதல் செஸன்ஸ் நீதிபதி சதீஷ் குமார் அரோரா நேற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார்

பின்னர் கொடுரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த தீர்ப்புக்காக ஏழு ஆண்டுகள் காத்திருந்ததாகவும் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நீதி கிடைத்துள்ளதாகவும் நிர்பயாவின் தாயார் கூறியுள்ளார் இந்த தீர்ப்பு மகளிருக்கு அதிகாரமளிக்கும் என்றும் நீதித்துறையின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் வாத்தகாகளுக்காக சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்ச் திருமதி நிாமலா கீதாராமன் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று வர்த்தகர்கள் மாநாட்டில் பேசிய அவர் ஏக்கு மற்றும் சேவை வரி விதிமுறைகளை எளிமைப்படுத்துவது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று வருவாய் துறை செயலர் தலைமையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கலந்துகொண்ட கூட்டம் நடைபெற்றது என்று கூறினார் மறைமுக வரி தொடர்பாக வாத்தகர்களிடமிருந்து மத்திய அரசு கருத்துக்களை கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மத ரீதியான துன்புறுத்தலுக்குள்ளாகி அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கவே குடியரிமை திருத்தச்சுட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் யாருடையை உரிமையையும் பறிப்பதற்காக இச்சுட்டம் கொண்டுவரப்படவில்லை எனவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் குடியரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக பிஜேபி மேற்கொண்டுள்ள விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக தில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இச்சட்டம் தொடர்பாக சிலர் திட்டமிட்டே தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக குற்றம்சாட்டினார் இந்தியாவில் பிறந்த எந்தவொரு நபரையும் இச்சட்டம் பாதிக்காது எனவும் நாட்டு மக்கள் இதை வரவேற்பதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்தை மாநில அரசுகள் உடனடியாக ம எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய உணவு மற்றும் நுகர்வோர்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனிடையே சில மாநிலங்கள் வெங்காய இறக்குமதி தற்போது தேவையில்லை என்று கடிதம் எழுதியுள்ளதாக அவர் கூறினார் ஏற்கனவே அவர்கள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இறக்குமதி செய்துள்ள வெங்காயத்தை உடனடியாக அந்த மாநிலங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதப்பரத்தின் மகனுமான திரு கார்த்தி சிதப்பரம் மற்றும் அவரது மனைவிக்கு எதிரான வரி ஏய்ப்பு வழக்குகளை தள்ளுபடி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது

பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின்கீழ் செயல்படும் இந்த ஆய்வு நிறுவனம் லே மாவட்ட நீர்வாகத்திற்கு அனுப்பியுள்ள தகவலில் இன்று மாலை வரை பனிச்சரிவுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பனிச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொது மக்களை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது ஹிமாச்சலப் பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது தலைநகர் ஷிம்லாவில் பளிப்பொழிவுடன் விட்டுவிட்டு மழழ பெய்து வருகிறது ஷிம்லாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் பூஜ்யம் புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது மாநிலத்தின் பல பகுதிகளில் பளிப்பொழிவு காரணமாக வாகனப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இயந்திரங்களை பயன்படுத்தி பளிக்கட்டிகளை அகற்றும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது மாணவர்கள் அனைவரும் உடனடியாக பல்கலைக் கழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழகத்தின் துணைவேந்தர் திரு எம் ஜெகதேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமீபத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தூரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார் மேலும் தாக்குதலில் காயடைந்த மாணவர்களுக்கு தாம் ஆதரவாக இருப்பதாக கூறினார்

இதற்கிடையே பல்கலைக் கழகத்தில் அமைதி நிலவுவதாகவும் நிலைமம கட்டுக்குள் இருப்பதாகவும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகளின் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஆதரவு படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளன இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஸ்டெஃபானி கிரிஷம் தெரிவித்துள்ளார் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தேசிய பாதுகாப்புக்குழுவுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரான் படைத்தளபதி காசிம் சுலைமானி அமெரிக்க தாக்குதலில் கடந்த வாரம் கொல்லப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அமெர்க்க ராணுவம் மற்றும் ராணுவத் தலைமையகமான பெள்டகள் ஆகியவற்றை தீவிரவாத அமைப்புகளாக ஈரான் அறிவித்துள்ளது ஈரான் படைத்தளபதி கவைமானி அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது

அவரது சொந்த ஊரான கெர்மனில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தின் போது இந்த நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுவா செல்வோரின் எண்ணிக்கையில் இந்திய சுற்றுவா பயணிகள் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளனர்

மூன்றாவது மற்றும் இறுதி போட்டி நாளை மறுநாள் புனேயில் நடைபெற உள்ளது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்றுவரும் மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்ட்டன் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவா் ஒற்றையா் பிரிவு ஆட்டங்களில் கஷ்யப் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சமீர் வர்மா எச் எஸ் பிரணாய் சாய் பிரணீத் ஆகியோர் விளையாடுகிறார்கள்